பிரதமர் திரு

மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் முன் அனுமதி இல்லாமல் கா்நாடகத்திற்கு ஒப்புதல் வழங்கக்கூடாது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி பிரதமரை கேட்டுக்கொண்டுள்ளார்

ஷெட்யூல்டு வகுப்பினரை தலித் என்று கூறுவதை தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

ஓப்பன் கிரான்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவா் ஒற்றையா் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ரோஜர் பெடரர் அதிர்ச்சி தோல்வியடைந்தார்

ஆசிரியர் விருது தேசிய அளவில் சிறந்த ஆசிரியருக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று கலந்துரையாடி அவர்களை கௌரவிக்கிறார் ஆசிரியர் தினமான நாளை புதுதில்லியில் நடைபெறும் சிறப்பு ஆசிரியர் தின விழாவில் தேசிய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகளை குடியரசு துணை தலைவர் திரு

தேசிய நல்லாசிரியர் விருதுகளுக்கான நெறிமுறைகளை மத்திய மனிதவள அமைச்சகம் மாற்றி அமைத்துள்ள நிலையில் இந்த ஆண்டு வெளிப்படை தன்மை அறிவுசார் திறமை செயல்பாடுகள் மற்றும் புதுமையான திறன்களின் அடிப்படையில் நல்லாசிரியர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக விளங்கிடும் கல்வியை இளம் தலைமுறையினருக்கு கற்பித்து அறிவுசார் சமுதாயத்தை உருவாக்கிடும் ஆசிரியர்களின் சேவை மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று அவர் வாழ்த்தியுள்ளார் நல்லாசிரியர் விருது பெறும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் அவர் மனமாற வாழ்த்துக்களை தெரிவித்துகொண்டுள்ளார்

ராமதாஸ் விடுத்துள்ள செய்தியில் தமிழக அளவிலும் தேசிய அளவிலும் நல்லாசிரியர் விருது பெறும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக்கொண்டிருக்கிறார் கல்வியின் தரமும் ஆசிரியர்களின் திறனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளா் பிரதமர் கடிதம் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட மத்திய நீர் ஆணையத்தின் அனுமதியை பெறுவதற்காக தன்னிச்சையாக கா்நாடக அரசு அனுகியுள்ள நிலையில் தமிழகம் மற்றும் டெல்டா படுகை மாநிலங்களின் முன்அனுமதி பெறாமல் அதற்கு ஒப்புதல் வழங்கக்கூடாது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி பிரதமரை கேட்டுக்கொண்டிருக்கிறார் தொடர்பாக பிரதமருக்கு இன்று அவர் எழுதிய கடிதத்தில் இது இப்பிரச்சினையில் பிரதமர் தலையிட்டு மத்திய நீர்வள ஆதாரத்துறை அமைச்சகமும் நதிநீர் மேம்பாடு மற்றும் கங்கை புத்துயிர் அமைப்பும் மத்திய நீர்வள ஆணையம் கா்நாடகத்திற்கு அனுமதி அறிக்கையை வழங்குவதை தடுத்து நிறுத்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார்

தொடர்ந்து சோ

குடியரசுத்தலைவரின் இந்த பயணத்தின்மூலம் வர்த்தம் முதலீடு தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் மேலும் வலுப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

உச்சநீதிமன்றம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் நிர்வாக பணிகளை மேற்கொள்ள தேசிய பசுமை தீர்வாயம் வேதாந்தா கனிம குழுமத்திற்கு அனுமதி வழங்கியதை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த அவசர மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் இன்று மறுத்துவிட்டது

சந்திரசூட் அடங்கிய அமர்வு இந்த மனு அடுத்த வாரம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூறியது

சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களுக்கு தயார்படுத்தி மண்டலங்களில் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த பயிற்சி நடைபெறுகிறது புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஹைதராபாத் தேசிய கடல்சார் தகவல் ச சேவை மையத்தின் சுனாமி முன்னெச்சரிக்கை நிலையம் இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது

எனவே இப்பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் எவ்வித அச்சமும் அடையவேண்டாம் என ஆட்சித்தலைவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்

சிங் தலைமையிலான இக்குழுவில் டாக்டர் அனுப்சிங் டாக்டர் அசோக் லெஹரி டாக்டர் ரமேஷ்சந்த் திரு அர்விந்த் மேத்தா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் நாளை மறுநாள் முதலமைச்சரை இக்குழுவினர் சந்தித்து பேச உள்ள நிலையில் நாளை சென்னை மண்டலத்தின் பொருளாதார நிபுணர்களை சந்தித்து மாநிலத்தின் பொருளாதார நிலைமையை கேட்டறிவதோடு தென் மாநில பிரச்சினைகள் அதுசார்ந்த நிதி நிலைமைகள் ஆகியவை குறித்து விவாதிக்க உள்ளனர் மாநில அரசின் நிதி நிலவரம் குறித்து இக்குழுவினரிடம் விரிவான அறிக்கைகள் சமா்ப்பிக்கப்பட உள்ளன

பொறியியல் பட்டதாரிகள் தொழில்நுட்ப படிப்புகளில் பட்டப்படிப்பு மற்றும் முதுகலை பயின்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் இணையதளம் வழியான கணினி அடிப்படையில் இந்த தேர்வு நடைபெறும்

மருத்துவ படிப்பு இந்திய முறை மருத்துவ படிப்புகளான சித்தா ஆயர்வேதா யுனானி ஹோமியோபதி நேச்சுரோபதி ஆகியவற்றிற்கு நடப்பு கல்வியாண்டில் மாணாக்கர் சேர்க்கைக்கான விண்ணப்ப விநியோகம் நாளையுடன் முடிவடைகிறது

மாத்தூர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் இன்றும் தா

வேலூர் மாவட்ட அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தில் வரும் சனிக்கிழமை சிறப்பு பாஸ்போர்ட் முகாம் நடைபெற உள்ளது இதில் பங்கேற்க விரும்புவோர் அதற்குரிய இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம்

பெடரர் இன்று அதிர்ச்சி தோல்வியடைந்தார்